ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தமிழக சட்டப்பேரவைதேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளை தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்று குடியரசுத் தலைவர்திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின்பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் வணக்கம் என்று கூறி தமிழில் தமது உரையை தொடங்கினார்

இதனை செயல்படுத்துவதன் மூலம் நவீன கற்றல் மற்றும் கற்பித்தல் முறைக்கு மாற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பூரண ஞானம் பொலிந்த நன்னாடு என்ற மகாகவி பாரதியின் கவிதையை மேற்கோள்காட்டி அவர் பேசினாா்

சுயசார்பு இந்தியா இயக்கம் நம் நாட்டுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

குறுகிய காலத்தில் இந்திய விஞ்ஞானிகள் இந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடித்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் கோவிட் தொற்று போன்ற பேரிடர் சூழலில் கீதையில் உள்ள உபதேசங்கள் வழிகாட்டியாக இருந்ததாகவும் அவர் கூறினார் பகவத் கீதை தற்போது மிண்ணனு வடிவில் வெளியிடப்பட்டிருப்பது இளைஞர்களை ஈர்க்கும் என்றும் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சபர்மதி ஆசிரமத்தில் இதனை தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் சென்னை வேலூர் திருச்சிய ஆகிய நகரங்களில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது

பவானிசாகர் தனி திருப்பூர் வடக்கு சிவகங்கை திருத்துறைப்பூண்டி வால்பாறை தனி தனி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு சூலூர் பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் திமுக சின்னத்தில் போட்டயிடுகிறது மனிதநேய மக்கள் கட்சிக்கு பாபநாசம் மணப்பாறை ஆகிய இரண்டு தொகுதிகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு பண்ருட்டி தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இதளிடையே அஇஅதிமுக கூட்டணியில் மூவேந்தர் முன்னணி கழகத்திற்கு திருச்சுழி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அக்கட்சி அஇஅதிமுக சின்னத்தில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுகிறார்

இதனையொட்டி தேர்தல் ஆணையம் முறைப்படி தேர்தல் அறிவிக்கையை நாளை காலை வெளியிடும்

கேரளா புதுச்சேரி ஆகிய மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கும் நாளை வேட்பு மனு தாக்கல் தொடங்குகிறது மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்பு மனு தாக்கலும் நாளை தொடங்குகிறது சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை வாக்களிப்பதற்கு முன்பாக காட்ட வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது

வாக்குப்பதிவுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்னர் வாக்காளர் தகவல் சீட்டு அனைத்து வாக்காளர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் எளினும் அது வாக்காளரின் அடையாளத்தை உறுதி செய்வதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது

இதுகுறித்து தேர்தல் ஆணையம் அரசாணை வெளியிட்டுள்ளது சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அந்தந்த தொகுதி வட்டாட்சியர் அலுவலகங்களில் வேட்பு மனு தாக்கலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வேட்பு மனு தாக்கலின் போது கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தேர்தல் அதிகாரி திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் நடைபெற்றது வேட்பு மனு தாக்கலின் போது உரிய விதிமுறைகளை அனைத்து கட்சியினரும் பின்பற்ற வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயச்சந்திர பானு ரெட்டி கேட்டுக்கொண்டுள்ளார் வேட்பு மனு தாக்கலின் போது வேட்பாளர்களுடன் இருவர் மட்டுமே வருவதற்கு அனுமதிக்கப்படுவர் என்று அனைத்துக் கட்சி ஆலோசனை கூட்டத்தில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னா கூறியுள்ளார்

சென்னை மாவட்ட பறக்கும் படை நிலையான கண்காணிப்புக் குழு ஆகியவற்றடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது கள்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் ஆறு சட்டப்பேரவை தொகுதி தேர்தலின் போது கடைபிடிக்க வேண்டிய கோவிட் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றிய கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு அரவிந்த் தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்ட வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி இன்று தொடங்கியகு

நேர்மையான முறையில் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தருமபுரி அரசு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்ற மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது

விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறுகிறது